இனி விரிவான செய்திகள் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது நாட்டின் பாதுகாப்பில் அக்கறையின்றி செயல்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் இன்று திருப்பூரில் நடைபெற்ற பிஜேபி பேரணியில் கலந்து கொண்டு அவர் பேசினார்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 பாதுகாப்புத் துறையில் பல்வேறு முறைகேடுகளுக்கு காங்கிரஸ் கட்சி காரணமாக இருந்தது என்றும் அவர் குறைகூறினார்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 பாதுகாப்புத் தளவாடங்கள் உற்பத்திக்கான தொழில் வழித்தடம் தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார்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 மத்தியில் பிஜேபி தலைமையிலாள அரசு பொறுப்பேற்ற பின்னர் நிறைவேற்றிய திட்டங்களையும் பிரதமர் பட்டியலிட்டார்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

சென்னையில் டிஎம்எஸ் வண்ணாரப்பேட்டை இடையேயான மெட்ரோ ரயில் போக்குவரத்தை தொடங்கி வைத்த பிரதமர் இந்த வழித்தடத்தில் உள்ள ஆறு ரயில் நிலையங்களையும் காணொலிக் காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் சென்னை விமான நிலையத்தின் நவீனமயமாக்கல் பணிகளையும் திருக்சி விமான நிலையத்திற்கான புதிய ஒருங்கிணைந்த வளாகத்திற்கான கட்டுமானப் பணிகளையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் சென்னையில் கட்டப்பட்டுள்ள ஈஎஸ்ஐ மருத்துவமனையையும் அவர் திறந்து வைத்தார் பாரத் பெட்ரோலிய நிறுவனத்தில் என்ணெய் சேமிப்பு மற்றும் விநியோக வசதியினையும் திரு நரேந்திரமோடி திறந்து வைத்தார்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 பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் விருந்தாவனுக்கு நாளை செல்கிறா் அங்கு அமைந்துள்ள கோவிலில் நடைபெற உள்ள நிகழ்ச்சியில் மதிய உணவு வழங்கும் திட்டத்தை நினைவுகூறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு சின்னத்தை அவர் திறந்து வைக்கிறார் ஏழை பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு பரிமாறும் பிரதமர் பின்னர் அங்கு உரையாற்றுகிறார் சாரதா நிதி நிறுவன முறைகேடு தொடர்பாக கொல்கத்தா காவல் ஆனையர் திரு ராஜிவ்குமாரிடம் சிபிஐ அதிகாரிகள் நடத்திவரும் விசாரனை இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்ந்தது மேகாலயா தலைநகர் ஷில்லாங்கில் நடைபெற்றுவரும் இந்த விசாரனையில் நிதி நிறுவன முறைகேடுகள் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் எழுப்பினர் இதனிடையே இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு குணால் கோஷ் விசாரனைக்காக இன்று நேரில் ஆஜர் ஆனார் முன்னதாக கொல்கத்தா காவல் ஆணையர் திரு ராஜிவ்குமார் தலைமையிலாள சிறப்பு புலனாய்வு குழு திரு குணால் கோஷை இவ்வழக்கு தொடர்பாக கைது செய்தது பின்னர் அவர் ஜாமினில் விடுவிக்கப்பட்டார்

முகநூல் பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ள அவர் இந்த ஒப்பந்தம் குறித்து காங்கிரஸ் கூறிவரும் தவறான கருத்துகளால் நாட்டின் மதிப்பு பாதிக்கப்படுவதாக கூறியுள்ளாா் இதுகுறித்து காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்த கருத்துகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பதையே எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இடையூறு செய்துவருவதாக திரு ஜேட்வி குற்றம் சாட்டியுள்ளார் சிபிஐ தொடர்பான விவகாரத்தில் நாட்டின் எந்த ஒரு புலனாய்வு அமைப்பின் நடவடிக்கைகளிலும் மத்திய அரசு தலையிடவில்லை என்று தெளிவுப்படுத்தியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குல்காம் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற சண்டையில் தீவிரவாதிகள் ஐந்து பேர் சுட்டுக்கொல்லப்பட்டனர் இப்பகுதியில் தீவிரவாதிகள் பதங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கைகளின் போது இரு தரப்புக்கும் இடையே துப்பாக்கிச்சண்டை நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சுற்றுகுழலுக்கு உகந்த வகையில் எரிசக்தித் துறையில் பல்வேறு சீரணப்பு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக பெட்ரோலியத் துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் நொய்டாவில் இன்று தொடங்கிய சா்வதேச எண்ணெய் உற்பத்தி தொடா்பான மாநாட்டில் கலந்துகொண்டு உரையாற்றிய அவர் கச்சா எண்ணையை பயன்படுத்தும் நாடுகளில் இந்தியா மூன்றாவது பெரிய நாடு என்று குறிப்பிட்டா் அனைவருக்கும் எரிசக்தியை வழங்க ஏதுவாக மத்திய நடவடிக்கைகளை மேற்கொண்டுவருவதாக அவர் கூறினார்

அனைத்து வீடுகளுக்கும் சமையல் எரிவாயு வழங்க அரசு உறுதி பூண்டுள்ளது என்று திரு பிரதான் தெரிவித்தார்

முன்று நாள் நடைபெற உள்ள இம்மாநாட்டை பிரதம் திரு நரேந்திர மோடி முறைப்படி நாளை தொடங்கி வைக்கிறார்

ராஜஸ்தானில் குஜ்ஜார் இன மக்களுக்கு சிறப்பு பின்தங்கிய பிரிவின் கீழ் ஐந்து சதவித இடஒதுக்கீட்டை வலியுறத்தி நடைபெற்றுவரும் ஆர்பாட்டத்தை அடுத்து கூடுதல் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுப்படுத்தப்பட்டுள்ளனர் தில்லி மும்பை இடையேயான ரயில் போக்குவரத்து கடந்த இரண்டு நாட்களாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகின்றன வசந்த பஞ்சமி தினம் இன்ற வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது இதனை ஒட்டி உத்தரபிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் கும்பமேளாவில் இன்று காலை லட்சக்கணக்கான மக்கள் புனித நீராடினர் இதில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சாதுக்களும் மடாதிபதிகளும் பங்கேற்று கங்கை யமுனை சரஸ்வதி நதிகளின் சங்கமத்தில் நீராடினர் வசந்த பஞசமி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மேற்குவங்கத்தில் சரஸ்வதி பூஜையாக இத்தினம் கொண்டாடப்படுகிறது

உத்தரகான்ட் மாநிலம் ஹரித்வாரில் நடைபெற்ற குகாதாரம் தொடர்பான மூன்றுநாள் கண்காட்சி இன்று நிறைவடைந்தது ஆயுர்வேதம் யோகா யுனானி சித்த மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமுறைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணா்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இக்கண்காட்சியை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் உத்தரகான்ட் மாநில அரசு மற்றும் இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு ஆகியவை இணைந்து நடத்தின

இடிபாடுகளில் மேலும் பலர் சிக்கி இருக்கலாம் என்றும் அங்கிருந்துவரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சுட்டத்திற்கு புறம்பாக மேலும் மூன்று மாடிகள் கட்டப்பட்டதே இந்த விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என கூறப்படுகிறது

புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் ஹீரோ தங்கக்கோப்பைக்கான மகளிர் காவ்பந்து போட்டியில் இந்தியா நாளை நேபாளை எதிர்கொள்கிறது